பெங்களூருவில் உள்ள வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த மாநாடு வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் இந்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் வரைப்பட இணைய வசதியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட வசதிகள் குறித்து எளிதில் அறிந்து கொள்ள இந்த வரைப்படம் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது

வேளாண் பருவநிலை பயிர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நவீன தலைப்புகளில் இந்த விவாதங்கள் நடத்தப்படவுள்ளது நோபல் பரிசுப்பெற்ற ஜெர்மன் இயற்வியல் பேராசிரியர் திரு ஸ்டீஃபள் ஹெல் உள்ளிட்ட பல முதுபெரும் அறிஞர்கள் பங்கேற்கும் பொது விரிவுரைகளும் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளன குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சி இம்மாநாட்டின் முக்கிய கருப்பொருளாக இடம்பெறவுள்ளது விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் வகையில் வேளாண் அறிவியல் கூட்டம் இம்மாநாட்டிற்கிடையே நடத்தப்படவுள்ளது அறிவியல் தொடர்பு மாநாடு மற்றும் கண்காட்சியும் இம்மாநாட்டிற்கிடையே நடத்தப்படவுள்ளது குடியுரிஸம திருத்தச் சுட்டத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் துள்புறுத்தலுக்குள்ளான சிறுபான்மையினரை பாதுகாப்பது இந்தியாவின் கடமை என்று அவர் கூறியுள்ளார் காநாடக மாநிலம் துமக்குருவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் சாதனை படைத்த மாநில அரசுகளுக்கான விருதுகளை பிரதமர் வழங்கி பேசினார் பாகிஸ்தானில் உள்ள ஹிந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயின் மதத்தினர் மற்றும் கிறிஸ்துவர்கள் பாகிஸ்தாளில் மத ரீதிபாக துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்காகவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப் பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பேரணிகள் போராட்டங்கள் நடத்தி மக்களை திசைத் திருப்பி வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானில் நடத்தப்பட்டு வரும் மத ரீதியான தாக்குதல்கள் குறித்து மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார்

பின்னர் இளைஞர்களுக்கான ஐந்து அறிவியல் ஆராய்ச்சிக் கூடங்களை பிரதமர் திறந்து வைத்தார் பாதுகாப்புத்துறையில் நவீன தொழில்நுட்பம் வாயிலாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இந்த ஆய்வுக்கூடங்கள் உதவும் குடியரிமை திருத்தச்சுட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாடு தழுவிய பிரச்சார இயக்கத்தை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் ராஜஸ்தானின் ஜோத்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இப்பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் அவர் அங்கு நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் இக்கூட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்கவுள்ளதாக ராஜஸ்தான் மாநில பிஜேபி தலைவர் திரு சத்தீஷ் பூனியா கூறியுள்ளார் உள்துறை அமைச்சராக பதவியேற்றப்பிறகு ராஜஸ்தானில் முதல் முறையாக திரு அமித் ஷா பொதுக் கூட்டத்தில் பேசவுள்ளார் ஜோத்பூரில் பாகிஸ்தானிலிருந்து குடியேறியவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் குடியுரிமை திருத்தச்சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெறுவதை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் முப்படைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேலும் மேம்படுத்த பல்வேறு பரிந்துரைகளை வழங்குமாறு சும்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு முப்படைகளின் தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் உத்தரவிட்டுள்ளார் முப்படைகளின் தலைமைத் தளபதியாக பதவியேற்றப் பிறகு ஒருங்கிணைந்த பாதகாப்புத்துறை தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் விமான பாதுகாப்பு கமாண்டோ பிரிவை உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் இந்த ஆண்டு இறுதிக்குள் முப்படைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் முப்படைகளுக்கும் இடையே தலங்கள் மற்றும் தளவாடங்களை பகிர்ந்து கொள்ளுதல் இதற்காக மூன்று படைகளுக்கும் பொதுவான இடங்களை தேர்வு செய்தல் உத்தரவுகளை வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

பயணிகள் ரயில் பயணத்தின்போதும் அது குறித்த சந்தேகங்களுக்கும் இந்த இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் ஏற்கனவே தகவல்களைப்பெற பல்வேறு புகார் உதவி எண்கள் வழங்கப்பட்டிருந்தன

கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திக்காக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சதுர கிலோ மீட்டர் பகுதியை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மத்திய அரசு ஏலமிட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

கூடுதலாக இருபதாயிரம் சத்ர கிலோமீட்டர் பரப்பளவு நிலங்கள் விரைவில் ஏலத்தில் விடப்படும் என்று அவர் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள மருத்துவமனையில் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்க தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டிடம் உறுதியளித்துள்ளார் இதற்காக குழந்தைகள் நல நிபுணர்கள் உட்பட பல்துறை வல்லுநர்கள் அடங்கிய குழு அப்பகுதிக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குழு இன்று கோட்டா சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவாள வாக்குகள் எண்ணும் பணி நேற்று காலை தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் அஇஅதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் சம பலத்தில் வெற்றி பெற்று வருகின்றன

அஸ்ஸாமில் நிலமற்ற உள்நாட்டவர் நூற்பதாயிரம் பேருக்கு நில உரிமை பட்டா வழங்க அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற வருவாய்த்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் முன்னிலையில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது நிலமற்ற இந்திய உள்நாட்டவருக்கு பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இக்கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார்

பிரகதி மைதானத்தில் நாளை இக்கண்காட்சியை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்கிரியால் தொடங்கி வைக்கிறார்

தொடக்க விழாவில் மூத்த காந்திய எழுத்தாளர் திரு கிரிஷ்வர் மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்

குழந்தைகள் வெளிநாட்டவர் மற்றும் எழுத்தாளர்களுக்கு என பல்வேறு சிறப்பு அரங்குகள் இக்கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன ஈராக்கில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான இடங்களில் ஈரான் ஆதரவு கட்டாய்ப் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக அந்நாடு எச்சரித்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தாக்குதல் நடத்திய இந்த அமைப்பு அமெரிக்காவிற்கு சொந்தமான மற்ற இடங்களிலும் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறினார் இதனை தடுக்க அமெரிக்கா உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே பாக்தாத்தில் அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன

அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக அஸ்ஸாம் விளையாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் திரு ஆன்கார் கெடயா எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்

நான்கு நாடுகளுக்கு இடையேயான இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது